மேம்படுத்துவது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மருத்துவ நிபுணர் குழுவுடன் இன்று ஆலோசனை கலந்தார்

கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் குறித்து ஜப்பான் பிரதமர் ஷின் ஷோ அபே நேபாள பிரதமர் கே

ஷர்மா ஒலி ஆகியோருடன் இன்று உரையாடிய பிரதமர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் எதிர்காலங்களில் புதிய வழிமுறைகளை கையாண்டு பொருளாதார ஊக்குவிப்பு உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார் இரு நாட்டு பிரதமர்களுடனும் தற்போதைய நிலைமை குறித்து பிரதமர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார்

இதனிடையே நாடுதழுவிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் நாட்டில் கொரோனா தொற்று பரவிக்கொண்டிருக்கும் நிலையில் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் துறை சார் நிபுணர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்த ஆலோசனைக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் இதுவரை அனைத்து மாநில முதல்வர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கொரானா வைரஸ் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்துவருகிறார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ஒட்டபிடாரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவும் உபகரணங்கள் அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்டவற்றை அமைச்சர் இன்று வழங்கினார்

நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு